ஆலோசனை நடத்தினார் காற்று மாசு தொடர்பாக மக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்று வருவாய் துறை அமைச்சர் திரு உதயகுமார் தெரிவித்துள்ளார்

அவசியத்தை நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வலியுறுத்தியுள்ளார்

சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு ஏ பி கஹி இன்று பதவியேற்று கொண்டார்

வென்றார் இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் மற்றும் வாக்குப்பதிவு தேதி குறித்து மாநில தேர்தல் ஆணையர் திரு இரா பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்தினார் சென்னையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உயர் அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் கலந்துகொண்டனர்

இந்த தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ள ஐந்து சதவீத வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அஇஅதிமுக திமுக காங்கிரஸ் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு சரிபார்க்கப்பட்டது

நாடாளுமன்ற தேர்தலில் அமைக்கப்பட்ட கூட்டணி உள்ளாட்சித் தேர்தலிலும் தொடரும் என்று முதலமைச்சரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்ளாட்சித் தேர்தல் தேதியை மாநில தேர்தல் ஆணையம் உரிய நேரத்தில் அறிவிக்கும் என்றார் தமிழகத்தில் அஇஅதிமுக தலைமையிலான அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் சமீபத்தில் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் வெற்றி என்பகு நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மாமல்வபுரத்தை சிறந்த கற்றுலா தலமாக தரம் உயர்த்துவதற்கு மத்திய அரசுடன் இணைந்து முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் உள்ளாட்சித் தேர்தலை சந்திக்க திமுக தயாராக இருப்பதாக அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது உள்ள கூட்டணி கட்சிகளுடன் இணைந்தே உள்ளாட்சித் தேர்தலையும் திமுக சந்திக்கும் என்றார் உள்ளாட்சி தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டதும் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று திரு ஸ்டாலின் கூறினார் காற்று மாசு தொடர்பாக பொது மக்கள் எவ்வித அச்சமோ பீதியோ கொள்ளத் தேவையில்லை என்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு உதயகுமார் தெரிவித்துள்ளார் காற்று மாசு தொடர்பாக இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

அந்தமாதிரி தாழ்வான நிலையில் வரும்போது சூரிய ஒளி முழுமையாக வருவதற்கு வாய்ப்பு இருக்காது அதேபோல கடல் காற்றினுடைய அந்த ஈரப்பம் குறைவாக இருக்கும்

காற்று மாசினால் கவாச கோளாறு ஏற்பட்டுகிறது என்று யாரும் இதுவரை நமக்கு அஞ்சப்படக்கூடிய வகையில் ரிபோர்ட் ஆகவில்லை வெங்காயம் உள்ளிட்ட அனைத்து காய்கறிகளும் குறைந்த விலையில் பொது மக்களுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில உணவுத் துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்

மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களில் வெங்காயத்தின் உற்பத்தி குறைந்ததால் இந்த விலையேற்றம் காணப்படுவதாகவும் இருப்பினும் அனைத்துப் பகுதிகளிலும் குறைந்த விலையில் காய்கறிகள் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு காமராஜ் தெரிவித்தார் மகாராஷ்டிராவில் புதிய அரசு அமைப்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது அதிக இடங்களில் வெற்றி பெற்ற பிஜேபி தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நிலையில் அடுத்து அதிக இடங்களில் வெற்றி பெற்ற சிவசேனா கட்சி தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸுடன் இணைந்து ஆட்சி அமைக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இன்றுகாலை சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்ரே தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத் பவாருடன் ஆட்சி அமைப்பது குறித்து ஆலோசனை நடத்தினார் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தியை திரு உத்தவ் தாக்ரே தொடலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் இதனிடையே மத்தியில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள சிவசேனாவைச் சேர்ந்த திரு அரவிந்த் சாவந்த் ராஜினாமா செய்துள்ளார் அவர் தமது ராஜினாமா கடித்தை பிரதமருக்கு அனுப்பியுள்ளார் மத்திய அரசின் நீர் ஆதார இயக்கப் பணிகளை முனைப்புடன் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வலியுறுத்தியுள்ளார் ஐதராபாத்தில் இன்று தமிழ்நாடு

இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகள் குறித்தும் அமைச்சர் ஆய்வு செய்தார்

ஆன்லைன் மூலம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் தனி நபர்கள் சுய கட்டுப்பாட்டுடன் நிகழ்ச்சிகளை அமைப்பதையே அரசு விரும்புகிறது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை செயலாளர் திரு அமித் கரே கூறியிருக்கிறார் பத்திரிக்கை தகவல் அலுவலகம் சார்பில் சென்னையில் இன்று நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர் சுயகட்டுப்பாட்டு நடைமுறையை பின்பற்றுவதற்கான நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்றார் கருத்து சுதந்திரம் அவசியம் என்றாலும் உரிய நெறிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படுவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் அயோத்தி பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு பற்றி தொலைக்காட்சி நிறுவனங்கள் மிகவும் பொறுப்பான வகையில் நடந்து கொண்டது சிறந்த சுய கட்டுப்பாட்டுக்கு உதாரணமாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு ஏ பி சஹி இன்று பதவியேற்று கொண்டார் அவருக்கு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பேரவைத் தலைவர் திரு தனபால் அமைச்சர்கள் உட்பட பலர் கலந்துகொண்டனர் சென்னையில் நேற்று காலமான முன்னாள் தலைமைத் தேர்தல் ஆணையர் டி என் சேஷன் உடல் இன்று சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது அமெரிக்க பயணம் மேற்கொண்டுள்ள துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் சிக்காகோ நகரில் அமெரிக்க பல இன கூட்டமைப்புச் சார்பில் சர்வதேச வளரும் நட்சத்திர விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் சமூக பணிக்காக வழங்கப்பட்ட இந்த விருதை பெற்றுக்கொண்ட தணை முதலமைச்சர் தமது பொதுப் பணிகளை அர்ப்பனிப்பு மற்றும் பேரார்வத்துடன் மேலும் சிறப்பாக செய்வதற்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் இந்த விருது அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய துப்பாக்கிச்சுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் சவுரப் சௌத்ரி வெள்ளிப் பதக்கம் வென்றார்

ஹாங்காங் ஒபன் பேட்மின்டன் போட்டி நாளை தொடங்குகிறது